இன்றுமுதல் அமலுக்குவந்துள்ளன

எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார்

இதன்படிதிருவிழாக்கள் மற்றும் மதம் சார்ந்தகூட்டங்களுக்குதடைவிதிக்கப்பட்டுள்ளது தொழில் நிறுவனங்களில் பணியாளர்களுக்குதடுப்பூசிபோடுவதற்கானஏற்பாடுகளைஅந்தந்தநிர்வாகமேசெய்யவேண்டும் என்றம் குறிப்பிடப்பட்டுள்ளது மாவட்டங்களுக்கு இடையேஅரசுபொதுமற்றும் தனியார் பேருந்துகளிலும் சென்னையில் இயக்கப்படும் மாநகரபேருந்துகளிலும் பயணிகள் நின்றுசெல்வதற்குஅனுமதி இல்லை வெளிமாநிலங்களுக்குச் செல்லும் பேருந்துகளிலும் இந்தநடைமுறைஅமலுக்குவந்துள்ளது

எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசுமருத்துவமனையில் இரண்டாவதுதவனைதடுப்பூசிசெலுத்திக் கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனைஅவர் தெரிவித்தார்

அரசுமருத்துவமனைகளில் கவசஉடைகள் மற்றும் வெண்டிலேட்டர்கள் போதுமானஅளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்துநகராட்சிஅலுவலர்களுடன் நேற்றுகளஆய்வு மேற்கொண்டபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அரசின் வழிகாட்டுநெறிமுறைகளைபின்பற்றாதகடைகள் வர்த்தகநிறுவனங்கள் திருமணமண்டபங்கள் உடற்பயிற்சிக் கூடங்களுக்குஐயாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

விருதுநகரில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மாவட்டம் முழுவதும் இன்றுமுதல் நோய்த்தடுப்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என்றுதெரிவித்தார்

பொன்னையாதெரிவித்துள்ளார்

குமார் ஜெயந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் நோய்த்தடுப்பு பணிகள் குறித்துநேற்றுமாவட்டஆட்சியர் திருசெந்திர்ாஜ் தலைமையில் நடைபெற்றகூட்டத்தில் பேசியஅவர் தொழிற்சாலைகள் வணிகநிறுவனங்கள் உணவு விடுதிகள் உள்ளிட்டவற்றில் பணிபுரியும் ஊழியர்களின் உடல் வெப்பநிலைபரிசோதனைசெய்யப்படுவதையும் முககவசம் அணிவதையும் சம்பந்தப்பட்டநிறுவனங்கள் உறுதிப்படுத்தவேண்டும் என்றுகூறினார்

இதுகுறித்துமத்தியசுட்டஅமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் விடுத்துள்ளட்விட்டர் செய்தியில் நாட்டில் தடுப்பூசிக்குபற்றாக்குறைநிலவுவதாககாங்கிரஸ் திரு ராகுல் மூத்ததைவர் காந்திதெரிவித்தகுற்றச்சாட்டுக்களுக்குமறுப்பு தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிஆளும் மாநிலங்களில் கூடதடுப்பூசிக்குதட்டுப்பாடு இல்லைன்றம் மருத்துவசேவையைஅளிப்பதில் சிலகுறைபாடுகள் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

மதுரையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியமாவட்டஆட்சியர் திரு

இந்ததேர்தலையொட்டிபாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

நாமக்கல் மாவட்டத்தில் மக்கள் நீதிமன்றம் இன்றுநாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் பரமத்திநீதிமன்றங்களில் நடைபெறவுள்ளது

மயிலாடுதுறைதிருவிழந்துாரில் மிகவும் பழமைவாய்ந்தபரிமள ரங்கநாதர் ஆலயதெப்பஉற்கவம் நேற்றுவெகுவிமரிசையாகநடைபெற்றது புதுக்கோட்டைநார்த்தாமலைஅருள்மிகுமுத்துமாரியம்மன் கோயில் தேர் திருவிழாநேற்றுநடைபெற்றது